பிரதமர் திரு

கால்வாய்களில் முதல் போக பாசனத்திற்கு நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறக்க முதலமைச்சர் திரு எடப்பாடி

பிரதமர் பிரதமர் திரு

பிரதமரின் இன்றைய உரை அகில இந்திய வானொலியின் முதல் அலைவரிசையிலும் ரெயின்போ பண்பலையிலும் ஒலிபரப்பப்படும்

இதுதவிர பிரதமர் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் உரையாற்றி வருகிறார் மத்திய ஊரடங்கு இதனிடையே கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு வெளியே பல்வேறு தளர்வுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது

இதன்படி மெட்ரோ ரயில்சேவை சினிமா பூங்காக்கள் உள்ளிட்ட அனைத்து பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது சமூக அ அரசியல் விளையாட்டு கேளிக்கை கல்வி கலாச்சார சமய நிகழ்ச்சிகள் மாநாடு போன்ற கூட்டங்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது

அந்தந்த பகுதிகளின் நிலைமைக்கு ஏற்ப கடைகள் திறக்க அனுமதிக்கப்பட்டாலும் சமூக இடைவெளி கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

ஜீலை மாதத்தின் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எவ்வித தளர்வுகளும் இன்றி தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கும் இடையேயான போக்குவரத்து மற்றும் மாவட்டங்களுக்கிடையேயான போக்குவரத்திற்கு இ பாஸ் பெறும் நடைமுறை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

கிழக்கு லடாக் பிரிவில் இந்திய எல்லைக்கட்டுப்பாட்டுக் கோட்டு சுஷல் பகுதியில் இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுகின்றன

தண்ணீர் திறப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாரூர் பெரிய ஏரியிலிருந்து கிழக்கு மேற்கு பிரதான கால்வாய்களில் முதல் போக பாசனத்திற்கு நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறக்க முதலமைச்சர் திரு எடப்பாடி

சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர் இம்மையத்தில் தமிழ் மட்டுமன்றி தெலுங்கு மலையாளம் ஹிந்தி உள்ளிட்ட மொழிபேசும் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருப்பதாக குறிபபிட்டார் இம்மையத்தில் நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு ஆலோசனைகள் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார்

காமராஜ் தமிழகத்தில் ஊரடங்கு காலத்தின்போது அத்தியாவசிய பணிகளை தவிர்த்து தேவையில்லாமல் வெளியில் செல்வோர் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

சென்னை திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்தில் கோவிட் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் காய்ச்சல் கண்டறியும் முகாம்கள் நல்ல பலனை அளித்து வருவதாக குறிப்பிட்டார்

வி சண்முகம் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

கோவிட் மாவட்டம் சேலம் மாநகராட்சி அஸ்தம்பட்டி பகுதியில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு

மதுரையிலிருந்து ரயில் மூலம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடிவீஸ்வரம் பகுதிக்கு வந்த ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதையடுத்து அவர் தங்கியிருந்த வீட்டை மாநகராட்சி ஆணையர் திருமதி

திருச்சி வானொலி நிலையத்தில் பணியில் சேர்ந்த இவர் மதுரை துாத்துகுடி வானொலி நிலையங்களில் நிகழ்ச்சி பொறுப்பாளராக பணியாற்றியுள்ளார்

நுாற்றுக்கணக்கான நாடகங்களையும் விளையாட்டு நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கியிருக்கும் இவர் சிறந்த நிகழ்ச்சி தயாரிப்புக்கான தேசிய விருதையும் பெற்றிருக்கிறார்

ராமானுஜச்சார்லு இன்று பணி ஓய்வு பெறுகிறார்

கோவை நீலகிரி சேலம் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில அடுத்த இரண்டு நாட்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது